உரையாற்றுகிறார்

பதிவு செய்து வருகின்றனர் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தீவிரவாதத்திற்கும்

ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார்

தீவிரவாதத்தை ஆதரிப்பதாக பாகிஸ்தான்மீது குற்றம்சாட்டி கருப்பு பட்டியலில் இணைத்துள்ளது

விரிவான செய்திகள் புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச வர்த்தக மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் உலகம் முழுவதிலும் இருந்து வந்துள்ள தொழிலதிபர்கள் தொழில்நட்ப வல்லுநர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் இந்தியாவின் எதிர்காலக் கொள்கை பொருளாதார வளர்ச்சி குறித்த திட்டங்கள் போன்றவை குறித்து மத்திய அமைச்சர்கள் திரு அருண்ஜேட்லி திரு

சுரேஷ் பிரபு மற்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் ஆகியோர் கலந்துரையாடுகிறார்கள் இரண்டுநாள் பயணமாக தென்கொரியா சென்றிருந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு இந்தியா திரும்பினார் நேற்று சியோலில் நடைபெற்ற கூட்டத்தில் இருநாடுகளின் உறவுகள் குறித்த விரிவான விவாதத்தில் அமைதியும் வளர்ச்சியும் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு அதிபர் திரு மூன் ஜே இன் னும் விரிவாக பேசினர் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இந்திய மக்களின் வாழ்க்தைத் தரத்தில் முன்னேற்றம் ஆசிய பகுதியில் அமைதியான சூழல் ஏற்படுத்தியது ஆகியவற்றக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு சியோல் அமைதி விருது வழங்கப்பட்டது தீவிரவாதம் என்ற அச்சுறுத்தலுக்கு எதிராக வார்த்தைகளை தாண்டி ஒன்றபட்டு செயல்படவேண்டிய தருணம் உலக சமூகத்திற்கு வந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

அந்நாட்டு அதிபர் திரு மூன் ஜே இன் உடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார் தீவிரவாதத்திற்கு எதிராக இரு தரப்பு நிலையிலும் சர்வதேச அளவிலும் ஒத்துழழப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் தென்கொரியாவும் உறுதிபூண்டுள்ளன என்றும் அவர் கூறினார் புல்வாமா தாக்குதல் சம்பவம் குறித்து இரங்கல் தெரிவித்து தீவிரவாதத்திற்கு எதிரான ஆதரவையும் வெளிபடுத்திய தென்கொரிய அதிபருக்கு திரு மோடி நன்றி தெரிவித்தார்

இந்தியா தென்கொரியா இடையே குறிப்பிடத்தக்க ரானுவ உறவுகள் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகத்திற்கே முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்

அடிப்படை கட்டமைப்பு துறைமுகங்கள் மேம்பாடு உணவு பதனத்துறை புதுமை தொழில்கள் ஆகியவற்றில் ஒத்துழைக்க இருநாடுகளும் ஒப்புக் கொண்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

இரு நாட்டு தலைவர்களின் பேச்சுவார்த்தைக்கு பின் தூதுக்குழு நிலையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதையடுத்து தொழில் வர்த்தகம் தகவல் தொடர்பு உட்பட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின ராஜஸ்தான் மாநில டாங் நகரில் நடைபெறும் பொது கூட்டத்தில் கலந்துகொள்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார் இதன் காரணமாக அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலபடுத்தப்பட்டுள்ளது மேலும் காவல்துறை உயரதிகாரிகள் அங்கு முகாமிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மக்களவை தேர்தலையொட்டி அதிகமான வாக்காளர்கள் தங்களது பெயரை வாக்காளர் பட்டியிலில் பதிவு செய்து வருகின்றனர் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

விடுபட்டவர்கள் தங்களை வாக்காளர் பட்டியலில் இணைத்துக்கொள்வதற்கு இன்னும் கால அவகாசம் உள்ளது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

அப்போது முன்னாள் முதலமைச்சர் திரு வீர்பத்ரசிங் ஆஜரானாகியிருந்தாா்

நிதி மோசுடி தொடர்பான மற்றொரு வழக்கில் ஏற்கனவே அமலாக்கத்துறை மூன்று குற்றப் பத்திரிகைகளை திரு வீர்பத்ரசிங் மீது தாக்கல் செய்துள்ளது

இதள் காரணமாக இந்த திட்டம் மேற்குவங்க மாநிலத்தில் செயல்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் கட்சியின் பொது செயலாளர் திருமதி பிரியங்காவின் கணவர் திரு ராபர்ட் வத்ரா ஐந்தாவது முறையாக அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஆஜரானார் லண்டனில் பல கோடி ரூபாய் மதிப்பில் சொத்து வாங்கியதில் பொருளாதார முறைகேடு காரணமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பான ஆவணங்களை காட்டியும் இந்த வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டுள்ள குற்றவாளிகளின் வாக்கு மூவங்களின் அடிப்படையிலும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது தமிழகத்தில் தேர்தல் கூட்டணி அமைப்பதில் கட்சிகள் மும்முரம் காட்டி வருகின்றன அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் பிஜேபி பாமக கட்சிகள் உள்ளன இந்தக் கூட்டணியில் தேமுதிகவின் நிலைப்பாடு இன்னும் உறுதியாகவில்லை தேமுதிகவின் கொள்கைக்கு ஏற்றவாறு இன்னும் ஒரு வாரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸின் நிலைப்பாடு உறுதியாகியுள்ளது இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிப் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் அக்கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது

தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் இறுதியான முடிவுகள் ஏற்படுவதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகுமென்று தெரிகிறது தீவிரவாதத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் எதிராக நடவடிக்கைகள் எடுக்க சர்வதேச நாடுகள் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியா உறுதணையாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டா் நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற நான்காவது இந்திய ஆசியான் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நிறைவு விழாவில் பேசிய திரு ராஜ்நாத் சிங் நாட்டை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாக அவர் கூறினார் நாட்டின் அமைதியும் பாதுகாப்பும்தான் வர்த்தகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறிய அவர் ஆசியான் நாடுகளுடன் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் விதத்தில் அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார் இந்தியா மற்றும் ஆசியான் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் மேம்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்தியாவின் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஐரோப்பிய கூட்டமைப்பு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று அந்த அமைப்பின் தூதர் திரு தோமஸ் கோஸ்லாஸ்கி கொல்கத்தாவில் நேற்று தெரிவித்தாா் அண்மையில் புல்வாமாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலை வன்மையாக அவர் கண்டித்தாா் மேலும் ஜெய்ஷ் இ முகமது லஷ்கர் இ தொய்பா போன்ற தீவிரவாத அமைப்புகளை ஐரோப்பிய கூட்டமைப்பு தடை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ச்வதேச தீவிரவாத ஆதரவு குழுக்களுக்கான நிதி செயல்பாடுகளை கண்காணிக்கும் பணிக் குழு தீவிரவாதத்தை ஆதரிப்பதாக பாகிஸ்தான்மீது குற்றம்சாட்டி கருப்பு பட்டியலில் இணைத்துள்ளது பாரிசில் நடைபெற்ற இந்த அமைப்பிள் கூட்டத்தில் புல்வாமாவில் திவிரவாதிகள் நடத்திய தாக்குதலின் பின்னணியில பாகிஸ்தான் செயல்படுவதாக இந்தியா குற்றம்சாட்டியது மேலும் பாகிஸ்தான்மீது பொருளாதார நடவடிக்கைகள் தடை செய்யப்படவேண்டும் என்று வலியுறுத்தியது

அருண்ஜேட்வி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் சர்வதேச மாநாடு ஒன்றில் பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு அரசு முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் திண்டிவனம் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் விழுப்புரம் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராஜேந்திரன் உயிரிழந்தார்

அவர் சென்ற வாகனம் நிலை தடுமாறி தடுப்புச் சுவரில் மோதியதில் நிகழ்விடத்திலேயே அவர் உயிரிழந்தார் என்று தகவல்கள் கூறுகின்றன